நிராகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறத்தியுள்ளார்

இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

நாளை மறுநாள் அடிக்கல் நாட்டுகிறார் நவீனகால வாழ்க்கை முறையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த

இயக்கம் தொடங்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் இன்று கடிதம் அனுப்பியுள்ளார்

மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்க நீர்வள அமைச்சகம் அனுமதி அளித்ததற்கு தமிழக அரசு சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதையும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் நினைவுகூர்ந்துள்ளார் மேலும் இதுசும்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில் மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்கவும் திருப்பி அனுப்பவும் பிரதமரின் தனிப்பட்ட தலையீட்டை கோருவதாக அந்தக் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

தலைநகர் தில்லியில் குடியரசு தின விழாவையொட்டி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொள்வார் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார வாகன அணிவகுப்பும் நடைபெறும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கென்னாப்ரிக்க அதிபர் திரு சிறில் ராமபோஸா கலந்து கொள்வார் சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்வார் குடியரசு தினம் நாளை கொண்டாடப் படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்றுஇரவு ஏழு மணிக்கு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் அவரது உரை ஒலிபரப்பாகிறது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

செவித்திறன் குறைபாடு உடையவர்கள் அழிந்து கொள்வதற்கு ஏதுவாக டி டி பாரதி தொலைக்காட்சியில் சைகை மொழி வாயிலாக குடியரசு தலைவர் உரை ஒளிபரப்பப்படவுள்ளது இதேபோல் நாளை புதுதில்லியில் நடைபெறும் அணிவகுப்பு குறித்த வர்ணனையும் டி டி நியூஸ் அலைவரிசையில் சைகை மொழி மூலம் விளக்கப்பட உள்ளது

தேசத்தின் எஜமானர்களாக சாமானிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில்தான் ஜனநாயகத்தின் சாரம் இருக்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

தமிழக மக்களுக்கு அவர் விடுத்திருக்கும் வாழ்த்துச் செய்தியில் நமது வளங்களை தேவைப்படும் அளவு பயன்படுத்தி தொழில் நட்பங்களின் வழிகாட்டுதலோடு நேர்மை உணர்வுடன் தேசத்தை மேம்படுத்த இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறியிருக்கிறார் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தின் உணர்வு காற்றில் கலந்து நமது உயிர் மூச்சாக மாறட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள இடத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூவும் இன்று பார்வையிட்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு விஜயபாஸ்கர் மதுரையில் நடைபெறும் அடிக்கல் நாட்டு விழாவின்போது மதுரை திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகளையும் பிரதமர் திறந்து வைப்பார் என்று கூறினார்

தமிழகத்தில் ஜவுளித் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி நாளை மறுநாள் கோவை கொடிசியா வர்த்தக மையத்தில் தொடங்கவுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தொடங்கி வைப்பார்

பிரபல நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் நூல் முதல் ஜவுளி ரகங்கள் வரை காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது நவீனகால வாழ்க்கை முறையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த தேசிய இயக்கம் தொடங்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களுக்கு காரணமான உணவு முறைகளை கைவிட்டு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கிராமங்கள் மற்றும் நகர்புறங்களில் நடமாடும் புற்றுநோய் சோதனை கூடங்களை அமைத்து செயல்பட அப்பல்லோ போன்ற மருத்துவமனைகள் முன்வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சை தேவைப்படும்போது அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்க வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை தரமணியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சைப் பிரிவு தொடக்க விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் தெற்காசியாவிலேயே முதன் முறையாக சென்னையில் இத்தகைய சிகிச்சை மையம் அமைவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் புற்றநோய் கட்டிகள் மீது குறைந்த அளவு அல்லது கதிர்வீச்சு இல்லா சிகிச்சை அளிக்கப்படும் என்பதும் பக்கவிளைவு குறைவாக இருக்கும் என்பதும் நோயாளிகளுக்கு வலி ஏற்படாது என்பதும் இந்த சிகிச்சை முறையின் சிறப்பு அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டார்

இந்த திட்டத்தின்கீழ் ஒவ்வொரு குடும்பமும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை சிகிச்சைக்கான நிதியுதவி பெற முடியும் என்பதால் வாழ்க்கைத் தரம் உயரவும் உடல் ஆரோக்கியம் நீடிக்கவும் வழி ஏற்படும் என்று அவர் கூறினார் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புத் திட்டங்கள் தூய்மை இந்தியா திட்டம் தேசிய வாக்காளர் தினம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு முகாம் தருமபுரியில் இன்று நடைபெற்றது மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற பொருளில் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி நாகலட்சுமி உரையாற்றினார் சமூக நல்லிணக்கப் பிரிவு மாவட்ட செயலாளர் திரு பிரபாகரன் கள விளம்பர பிரிவை சேர்ந்த திரு வீரமணி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து உரையாற்றினர் இந்த முகாமில் கல்லூரி மாணவ மாணவியரும் பங்கேற்றனர் ஒசூர் சட்டப் பேரவைத் தொகுதி காலியாக இருப்பதாக இதுவரை சட்டப் பேரவை செயலகத்தில் இருந்து தகவல் எதுவும் வரவில்லை என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியப் பிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் வாக்காளர் உதவி மையத்தை திறந்து வைத்தபோது அவர் இதனைத் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் அதனை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்